உலக சிக்கன தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி சேமிப்பின் அவசியத்தை முதலமைச்சர் திரு

முன்னதாக இந்தியாவில் தயாரிப்போம் தொழில் கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமா் இத்திட்டத்தில் ஜப்பானின் பங்களிப்பு மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

ஹர்ஷ்வர்தன் இந்தியா இத்தாலி நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பிற்கு வாய்ப்புள்ள புதிய பிரிவுகள் கண்டறியப்பட வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இந்திய இத்தாலி தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் அறிவியல் தொழில்நுட்பங்களில் படைப்பாற்றல் திறனுக்கான தடைகளை களைந்து ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதற்கான பணிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் ஆராய்ச்சி மேம்பாடு அறிவுசார் பொருளாதார பிரிவுகளில் இந்தியாவும் இத்தாலியும் இணைந்து செயலாற்றுவதாக எடுத்துரைத்த அமைச்சர் அறிவுசார் அடிப்படையிலான வர்த்தகங்கள் இரு நாடுகளுக்கு இடையேயான ஆராய்ச்சியையும் மேம்பாட்டையும் முன்னெடுத்துச்செல்லும் என்று குறிப்பிட்டார் விண்வெளி தொழில்நுட்பம் கலாச்சார பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனங்களை ஒருங்கிணைப்பது இருநாடுகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் உற்பத்தி மற்றும் தூய்மை தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து செல்ல இந்த உச்சிமாநாடு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டாள் பொன்னாா் ஏழை மக்களின் நலனை கருத்தில்கொண்டே ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டத்தை பிரதமர் கொண்டுவந்ததாக மத்திய கப்பல் மற்றும் நிதித்துறை இணையமைச்சர் திரு

வேலூர் மாவட்டம் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல்பட்டி கிராமத்தில் இந்த சுகாதார காப்பீடு திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் நாடுமுழுவதும் அனைத்து மருந்துகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றரை லட்சம் நலவாழ்வு மையங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

வேலூர் மாவட்டத்தில் முற்றிலும் தாய் சேய் தவிர்க்கப்பட்டிப்பதாகவும் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இறப்பு ஆட்சித்தலைவர் திரு

ராமன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இதை முன்னிட்டு திருச்சி அகில இந்திய வானொலி நிலையம் உட்பட அனைத்து மத்திய அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழல் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஊழல் அற்ற சமுதாயத்தை உருவாக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வாரம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதுதொடர்பான மனுக்களை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இவ்வழக்கு விசாரணையை மேற்கொள்வதற்கான தேதியை உரிய அமர்வு நிர்ணயிக்கும் என்று தெரிவித்தது

இதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்திருக்கும் செய்தியில் தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வு வளம்பெற அஞ்சலகங்களில் செயல்படுத்தப்படும் சிறுசேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து பயனடைய அழைப்பு விடுத்திருக்கிறார்

சிக்கனமும் சேமிப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்றும் சிக்கனமாக வாழ்ந்தால் சேமிக்க இயலும் என்றும் எடுத்துரைத்த முதலமைச்சர் பெற்றோர்கள் தத்தம் குழந்தைகளுக்கு சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளா்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளை மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமினுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்து பேசிய திரு செங்கோட்டையன் வரும் ஜனவரி மாதம் இதே எண்ணிக்கையில் மடிகணினிகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினாா்

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பொன்னையா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

சுப்பிரமணியன் இன்று தண்ணீா திறந்துவைத்தாா்

இவ்விழாவில் தமிழக ஆளுநர் திரு

இந்நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் மும்பை பாபா அணு ஆய்வு மைய இயக்குநர் சிதம்பரம் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இருவரி நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கல்லூரி மாணவியர் பங்கேற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை இயக்குநர் ராகுல்நாத் இன்று தொடங்கிவைத்தார்

இதையொட்டி பசும்பொன்னில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மற்றும் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மல்தூவி மரியாதை செலுத்த உள்ளனர் இதையொட்டி தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு